அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கி வைத்தார்

கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இன்று சென்னையில் பிஜேபி பாமக ஆகிய கட்சிகள் அஇஅதிமுகவுடன் தனித்தனியாக நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிஜேபியுடன் தொகுதிப் பங்கீடு குறித்த அறிவிப்பை அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் வெளியிட்டார்

மக்களவைத் தேர்தலை மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அஇஅதிமுக தலைவர்கள் வழிகாட்டுதலிலும் சந்திக்கவுள்ளதாக அவர் கூறினார்

இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பள்ளீர்செல்வம் தொகுதி ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் மாநிவங்களவைக்கு பின்னர் நடைபெறும் தேர்தலில் பாமகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தங்களது கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் ஒசூர் சட்டமன்றத் தொகுதி காலியிடமாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிக்கையை சுட்டப்பேரவை செயலர் திரு கி சீனிவாசன் இன்று வெளியிட்டுள்ளார்

அரசின் நலத்திட்டங்கள் சாதி இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வாரணாசியில் இன்று குரு ரவிதாஸ் பிறந்த நாள் நாற்றாண்டு வளர்ச்சித் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் சாதி வேறுபாடுகளை முற்றிலுமாக களைய வேண்டும் என்றும் சுயநலத்திற்காக ஒருசிலர் சாதியை ஊக்குவிப்பதாகவும் குறைகூறினார் சமூக நல்லிணக்கத்தை எட்டுவதற்கு சாதி பெரும் தடையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எந்தவொரு பிரிவினையும் இல்லாத இந்திய சமுதாயத்தை தொலைநோக்கு பார்வையாக கொண்டவர் குரு ரவிதாஸ் என்றும் அனைவரின் நலனும் பாதுகாக்கப்பட் வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வாழ்ந்தவர் என்றும் திரு மோடி புகழாரம் சூட்டினார் இந்த அடிப்படையிலேயே தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் கடந்த நாலரை ஆண்டுகளாக செயல்பட்டு வந்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கல்வி மருத்துவம் பாசனம் வருவாய் மற்றும் மக்களின் குறைதீர்த்தல் என ஐவகை தர்மங்களை கருத்தில் கொண்டு அரசு செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மாபெரும் ஆன்மீகத் தலைவர்களின் போதனைகள் இளைஞர்களுக்கு உந்துசக்தியாக அமைந்துள்ளது என்று கூறிய அவர் மக்களிடையே பொறுப்புணர்வை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்து வருவதாகவும் கூறினார்

வாரணாசியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு புற்றுநோய் மருத்துவமனைகள் ஏழை எளிய மக்களுக்கு தரமான புற்றநோய் சிகிச்சையை உறுதிசெய்யும் என்றும் உத்தரப்பிரதேசம் மட்டுமல்லாமல் ஜார்க்கண்ட் பீகார் உத்ராகண்ட் மற்றும் அண்டைநாடாள நேபாள மக்களுக்கும் பயன்தரும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காசி சீர்மிகு நகரத் திட்டத்தின்கீழ் கழிவுநீர் கத்திகரிப்பு உள்ளிட்ட திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இருந்து ஒரு மாணவர் கூட வெளிமாநிலம் சென்று தேர்வு எழுதம் நிலை வராது என்றும் கூறியுள்ளார்

தமிழகம் அமைதிப்பூங்காவாகவும் மின்மிகை மாநிலமாகவும் திகழ்வதால் தொழில் முதலீட்டாளர்களுக்கு நாட்டிலேயே நம் மாநிலம் ஒரு வரப்பிரசாதமாகும் என்றார்

கணவனால் கைவிடப்பட்டோர் கணவனை இழந்தோர் மாற்றத் திறனாளிகள் மற்றும் ஷெட்யூல்டு வகுப்பைச்சேர்ந்த பெண்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் நாட்டுக் கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய உணவுப் பாதுகாப்புத் திட்டம் நடைமுறையில் உள்ள போதிலும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு காமராஜ் கூறினார் நெசவுத் தொழிலை மேம்படுத்த தமிழக அரசு புதிய தொழில்நட்பங்களை கையாண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார் திருவிடைமருதூரில் இன்று கூட்டுறவு சங்க நெசவாளர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கடன் தொகையினை வழங்கி அவர் பேசினார்

திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எந்த திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தவில்லை என்று தலைவர் கூறியிருக்கிறார் திமுக திரு ஸ்டாலின் மு க வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அகரம்சேரியில் இன்று நடைபெற்ற கிராமசபை கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதைய அஇஅதிமுக அரசு எந்தவொரு நலத் திட்டத்தையும் செயல்படுத்ததால் திமுக கிராமங்களுக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிவதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாததால் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குறை கூறினார் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள விளம்பரத் துறை சார்பில் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் எருமையாம்பட்டியில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது

மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு அரூர் கோட்டாட்சியர் திரு புண்ணியகோடி பரிசுகளை வழங்கினார் வரும் மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் வாக்குச்சீட்டு இயந்திரம் வாக்குச்சாவடிகளில் வைக்கப்படும் என்றும் இதுகுறித்த செயல்முறை விளக்கம் காண்பிக்கப்பட்டு வருவதாகவும் அதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாவட்டச் செய்திகள் உ வே சாமிநாத ஐயரின் பிறந்தநாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் அவரது நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைக்கு மாநில அமைக்சர் திரு ஆர் காமராஜ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாமக்கல் மண்டலத்தில் மத்திய அரசின் காதி கிராம தொழில் வாரியத்தின் சார்பில் தோல் பொருட்கள் தொழில் மண்டலம் ஏற்படுத்தப்படவுள்ளதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் திரு முருகன் தெரிவித்துள்ளார்